அளவுக்கு உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார்

பேச்சுவார்த்தை தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் முப்படை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார்

கையெழுத்தாகியுள்ளன

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுப்பாடுகளை விதித்து தனிமைப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அதே நேரத்தில் முக்கிய நோய்களுக்கான அவசரகால சிகிச்சையும் வழங்கப்பட வேண்டுமென்றும் அவர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார்

சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் விஜயபாஸ்கர் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகளில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை எனறாா் இரவு பகல் பாராமல் அமைச்சா்களும் அதிகாரிகளும் மருத்துவத் துறையினரும் தூய்மை பணியாளர்களும் பாடுபட்டு வரும் இந்த அவசரகால சூழ்நிலையில் தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார்

இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய மாநில அமைச்சள் திரு ஜெயக்குமார் நோய் தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர அர்ப்பணிப்பு உணர்வுடன் அனைவரும் பணியாற்றி வருவதாகக் கூறினார்

தமிழகத்தில பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான கூடுதல் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று பிற்பகல் நீதிபதிகள் திரு வினித் கோத்தாரி திரு சுரேஷ்குமார் அம்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாரயாண் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த இதுவே சியான தருணம் என்று தெரிவித்தாா்

அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றிதான் தேர்வு நடத்த அரசு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அரசு வழக்கறிஞர் எடுத்துரைத்தார்

புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய சீன ரானுவ நிலையிலான நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து அமைச்சிடம் முப்படை அதிகாரிகள் விவரித்ததாக தெரிகிறது

இருநாடுகளின் மின்சாரதுறையின் தொழில்நுட்பங்களை பரிமாறிக் கொள்ளவும் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக இரு நாட்டு அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இரு நாடுகளின் இணைச் செயலாளா்கள் அளவிலான பணிக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சா்வதேச அளவில் கட்டுப்பாடுகளில் தளா்வுகள் அறிவிக்கப்பட்ட பின் வழக்கமான விமான போக்குவரத்தை தொடங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சிவில் விமாள போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிய் பூரி தெரிவித்துள்ளார் மற்ற நாடுகள் விமானங்களின் வழக்கமான வருகையை அனுமதித்த பின்னா்தான் சா்வதேச அளவில் விமான சேவையை தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவிலிருந்து தளா்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழிபாட்டுத் தலங்கள் வணிக வளாகங்கள் உணவு விடுதிகள் இன்று முதல் செயல்பட மத தொடங்கியுள்ளன

தளா்வுகளை அடுத்து திருப்பதி ஏழுமாலையான் கோவில் உட்பட நாட்டின் பலவேறு முக்கிய கோவில்கள் பொதுமக்கள் தரிசனத்துக்காக இன்று திறக்கப்பட்டன பொதுமக்கள் முக கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தலைநகள் தில்லியிலும் இன்று வணிக வளாகங்கள் மற்றும் மதவழிபாட்டுத் தலங்கள் திறக்கப்பட்டன தில்லியின் எல்லைப் பகுதிகளும் போக்குவரத்துக்காக இன்று திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்களை திறப்பது தொடர்பாக மாநில அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சள் திரு செல்லுர் ராஜூ தெரிவித்துள்ளார்

ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் சமுத்திர சேது திட்டத்தின்கீழ் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியா்களை அழைத்தவர இந்திய கடற்படையின் கப்பல் அங்கு அந்நாட்டில் உள்ள பந்தர் அபாஸ் துறைமுகத்துக்கு சென்றுள்ளது

ஏற அமைதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்கான தனி அறைகளும இந்த கப்பலில் உள்ளன

சோபியான் மாவட்டத்தின் இரு வேறு பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது நிகழ்ந்த தப்பாக்கி சண்டையில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்